அசாம் மற்றும் மேற்குவங்க சுட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது மேற்குவங்கத்தில் ஐந்து மாவட்டங்களில் உள்ள முப்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர்

இந்தியா பங்களாதேஷ் இடையே ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவை நேற்று சந்தித்துப் பேசினார் அப்போது சுகாதாரம் வர்த்தகம் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பேரிடர் மேலாண்மை வர்த்தகம் தேசிய மாணவர் படை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் விளையாட்டு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மகாத்மா காந்தி மற்றும் ஷேக் முஜிபூர் ரகுமாள் தொடர்பான டிஜிட்டல் கண்காட்சியை இரு பிரதமர்களும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் இரு நாடுகளுக்கும் இடையே நட்புறவு ஏற்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இரு நாடுகளிலும் அஞ்சல் துறை சார்பில் தபால் தலைகள் வெளியிடப்பட்டன

மேலும் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவுக்கும் மேற்குவங்கத்தின் ஜல்பைகுரிக்கும் இடையேயான புதிய பயணிகள் ரயில் சேவையை இரு நாடுகளின் பிரதமர்களும் தொடங்கி வைத்தனர் இதையடுத்து பிரதமர் தனது இரண்டு நாள் பயணத்தை முடித்து விட்டு நேற்றிரவு தில்லி திரும்பினார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானொலியின் இணையதளம் மொபைல் செயலி பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூ டியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பு செய்யப்படும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறுஒலிபரப்பும் செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ராணுவ மருத்துவமனையிலிருந்து தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கெனவே திட்டமிட்டபடி இதய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இதன்படி நாளை மறுதினம் காலை அறுவை சிகிச்சை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராம்நாத் கோவிந்தின் உடல் நிலை சீராக இருப்பதாகவும் வல்லுனர்கள் கண்காணித்து திரு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் முதல்வகுப்புக்கான மானாவர் சேர்க்கைக்கு வரும் ஒன்றாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மாணவர் சேர்க்கைக்கான விவரங்களை இணையதளம் மூலமும் ஆன்ட்ராய்டு மொபைல் செயலி மூலமும் தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் சோபியான் மாவட்டத்தில் உள்ள வாங்கம் என்ற பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்தப் பகுதியை பாதுகாப்புப் படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் பாதுகாப்புப் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயமடைந்து மருத்துவமளையில் அமுமதிக்கப்பட்டுள்ளார்

ஐந்து பேருக்கு மேல் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமைச் செயலாளர் திரு சீத்தாராம் ஹண்டே தெரிவித்துள்ளார் இதனை மீறுவோருக்கு ஆயிரம் ருபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கடற்கரைகள் உள்ளிட்ட அனைத்து பொது இடங்களும் இரவு எட்டு மணி முதல் காலை ஏழு மணி வரை முடப்படும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ஐநூறு ரூபாயும் பொது இடங்களில் எச்சில் துப்புவோருக்கு ஆயிரம் ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தெலங்கானாவில் திருவிழாக்களில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

கடந்த மாதத்தில் ஏற்பட்ட ரானுவ புரட்சியை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன

அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கும் மக்கள் கூட்டங்களுக்கும் ஏப்ரல் நான்காம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அதிபர் மாளிகை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது இந்தத் தொடரின் முதல் போட்டியில் இந்தியா வெற்றிபெற்ற நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றவுள்ளது